நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று பி ஜே பி

இந்த முகாமில் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பு பயிற்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்றன தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையின் உள்ளேயும் புதிதாக வெளியேயும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் முக்கிய பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ளும் போது அவற்றை சமாளிப்பதற்கான செயல்திறன் போன்றவை குறித்து எடுத்துரைக்கப்படுகிறது பொதுமக்களிடம் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பது பற்றியும் பொதுநலனில் உறுப்பினர்களின் செயல்பாடு அமையவேண்டிய முறை பற்றியும் இதில் பயிற்சி அளிக்கப்படுகிறது

இந்நிகழ்ச்சியில் கட்சியின் தேசிய தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு

ஜே பி செயல்தலைவர் திரு

நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர்

ஜே பி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

வேலா் வேலூர் மக்களவைக்கு நாளைமற்நாள் நடைபெற உள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஒய்வதால் இறுதிகட்ட வாக்குச்சேகரிப்பில் அரசியல் கட்சியினர் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர் வேலூர் சத்துவாச்சோி பகுதியில் தி மு க வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து இன்று வாக்கு திரட்டிய கட்சித்தலைவர் திரு

க ஸ்டாலின் அஇஅதிமுக அரசு மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வருவதாக குறை கூறினார்

ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றும் என்றும் உறுதியளித்தார் முன்னதாக நேற்று அணைகட்டில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி நாட்டிலேயே தமிழகத்தில் தான் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புடன் வசிப்பதாக கூறினாா்

வேலூர் மாவட்டத்தை பிரிப்பது குறித்து அணைகட்டு பகுதியில் அணை கட்டுவது குறித்தும் பரிசீலிக்கப்படும் என்றார்

இந்திய கடற்படை விமானப்படை கடலோர காவல்படை சென்னை துறைமுக பொறுப்புக் கழகம் தேசிய போடர் மேலாண்மை ஆணையம் தமிழ்நாடு போடர் மேலாண்மை ஆணையம் ஆகியவை இணைந்து இந்த ஒத்திகை பயிற்சிகளை மேற்கொண்டன

வாழ்வில் வளம் சேர்க்கும் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மேட்டூர் சேலம் கருர் ஈரோடு தருமபுரி திருச்சி நாகை திருவாருர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் அதிகாலைமுதல் காவிரி நீர்நிலைகளில் மக்கள் கூடி மனமுருக வேண்டி வணங்கி வருகின்றனர் காவிரி நீர் தமிழகத்திற்கு நுழையும் எல்லைப்பகுதியான பிலிகுண்டுலு ஒகேனக்கல் அறுகளில் தமிழகம் ஆந்திரா காநாடகா மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடி காவிரி தாயை வழிபட்டனர்

பரமத்தி வேலூர் காவிரி அழ்நில் கன்னிமார் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றன கரூர் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு விழா குறித்து எமது செய்தியாளர்

அம்மா மண்டபம் படித்துறையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த புதுமணத்தம்பதிகள் புனித நீராடி புதிய மஞ்சள் கயிறுகளை கட்டி சுமங்கலி பூஜை புரிந்து கல்யாண மாலைளை நீரில் சமா்ப்பித்து நலவாழ்வு வேண்டினா்

காவிரியின் கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தில் இன்னும் தண்ணீர் போய் சேராததால் பம்புசெட்டு மூலம் நீர்பாய்ச்சி ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தீரன் சின்னமலை பிறந்த இடமான ஈரோடு மாவட்டம் ஓடாமலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் மாலை அணிவித்து மாியாதை செலுத்தினார் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சங்ககிரி மலைக்கோட்டையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மக்கள் மலரஞ்சலி செலுத்தினார்கள்